இதைபொட்டி அவரது நினைவிடம் அமைந்துள்ள ராஜ்காட்டில் சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் அன்னாரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் ஐநா பொதுச்செயலர் திரு ஆண்டானியோ குட்ரஸூம் மரியாதை செலுத்தினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி கட்சித்தலைவர் திருமதி சோனியாகாந்தி ஆகியோரும் காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார்கள் அரசியல் தலைமை பண்பு பொதுமக்களின் நிதி பங்களிப்பு மக்கள் பங்கேற்றல் கூட்டுதன்மை ஆகியவை தூய்மை உலகிற்கு தேவையான காரணிகளாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் புத்தில்லியில் நடைபெற்ற மகாத்மாகாந்தி சுர்வதேச துப்புரவு மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் துப்புரவு மற்றும் ஊட்டச்சத்து பணிக்கு மத்தியஅரசு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் தூய்மைபாரத திட்டம் மக்களின் வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார்

நாட்டில் ஐந்து லட்சம் கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடமற்ற பகுதிகளாக உள்ளதாக திரு மோடி கூறினார்

மகாத்மாகாந்திக்கு செலுத்தும் அஞ்சலியாக தூய்மை இந்தியா இயக்கம் விளங்குவதாக அவர் கூறினார் இந்தியாவின் நீடித்த வளர்ச்சியை எட்டுவதற்கு துப்புரவு பணியில் உள்ள சிரமங்களை விரைந்து களையவேண்டும் என்று திரு குட்ரஸ் தெரிவித்தார் பின்னர் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் துய்மை பாரத திட்டம் அரசு திட்டமாக இல்லாமல் மக்கள் இயக்கமாக உள்ளதாக கூறினார்

மாநாட்டின் நிறைவில் தூய்மை விருது வழங்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார் நாட்டை கட்டமைப்பதில் மகாத்மாகாந்தி கண்ட கனவின்படி அவருடைய கொள்கைகளை பின்பற்றுமாறு பிரதமர் மக்களை வலியுறுக்கியுள்ளார் இன்று வெளியான தினசரி ஆங்கில நாளிதழ் ஒன்றில் இதுகுறித்த பிரதமரின் கட்டுரை வெளியாகியுள்ளது உலகில் சமத்துவம் அதிகாரமளித்தல் கண்ணியம் ஆகியவற்றை விரும்புவோருக்கு முன்உதாரணமாக மகாத்மாகாந்தி திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் மகாத்மாகாந்தியின் சிந்தனைகளால் பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுப்புறச்சூழல் ஆகியவை குறித்து உலகம் முழுவதும் தற்போது விவாதம் நடைபெற்று வருவதாக அக்கட்டுரையில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீா்செல்வம் மாநில அமைச்சா்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகளின் தலைவர்கள் மல்தூவி மரியாதை செலுத்தினர்

காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் கிராம சபை கூட்டங்களும் நடைபெற்றன

அந்நாட்டின் இந்திய தூதரகத்தைச் சேர்ந்த கலைக்குழுவினர் மற்றும் சீன பள்ளிக்குழந்தைகள் மகாத்மாவின் கொள்கை மேற்கோள் வரிகள் மற்றும் அவரது பஜனை பாடல்களை பாடி இசைத்தனர்

மகாத்மாகாந்தியின் பிறந்தநாளை சர்வதேச அகிம்சை தினமாக ஐநாவில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது

முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற துப்புரவு மாநாட்டில் நிறைவு விழாவில் நாற்பது நாடுகளைச்சேர்ந்த கலைஞர்கள் இசைத்த காந்தியின் பஜன் பாடல்கள் குறித்த ஒரு இசை தொகுப்பை பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டார் முன்னாள் பிரதம் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு பிரதம் திரு நரேந்திர மோடி புதுதில்லி விஜயகாட்டில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார்

இந்தியாவின் பசுமைப் புரட்சிக்கு லால் பகதூர் சாஸ்திரி காட்டிய வழி இன்னமும் உந்துசக்தியாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புகழாரம் சூட்டியுள்ளார் பரம ஏழைகளுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மாக்ருன் ஆகியோருக்கு ஐநாவின் உயரிய விருதான புவி பாதுகாவலர் விருது நாளை வழங்கப்படுகிறது புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டானியோ குட்ரஸ் இந்த விருதினை வழங்குகிறார் நீடித்த வளர்ச்சி மற்றம் பருவநிலை மாறபாடு ஆகியவற்றை மேம்படுத்த இரு தலைவர்களும் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்காக இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்படவுள்ளது ஐநா பொதுச்செயலர் திரு ஆண்டனியா குட்ரஸ் இன்று புததில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினார் அப்போது இருவரும் பருவநிலை மாற்றத்தில் இந்தியாவின் பங்கு நீடித்த வளர்ச்சி மின்னனு ஒத்துழைப்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் அமைதியை நிலைநாட்டல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்தனர்

தொழில் மற்றும் மருத்துவ துறையில் பயன்படும் நவீன லேசர் தொழில்நட்பத்தை கண்டுபிடித்ததற்காக அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக விவசாயிகள் சங்க தலைவர்களுடன் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டதாக கூறினார்